குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்

பாலசுப்ரமணியத்திற்கு மரணத்திற்கு பிந்தைய விருதாக பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி உப்பளம் இந்திரகாந்தி மைதானத்தில் தேசிய கொடியை பறக்கவிட்டு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் காரைக்கால் ஏனாம் மற்றும் மாகேயில் குடியரசு தின விழா கோலகலமாக கொண்டாடப்பட்டது

அதன் முக்கிய நிகழ்வாக புதுடெல்லி ராஜ்பாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு

பிரதமர் திரு நரேந்திர மோடி பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மூத்த அமைச்சர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

தவிர இந்த அணிவகுப்பில் இந்தோ திபெத் எல்லைப் பாதுகாப்புப் படை துணை ராணுவப் படையினர் தேசிய பாதுகாப்புப் படை வீரர்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டனர்

பார்வையாளர்களாக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் புதுடெல்லியில் நடந்த குடியரசுத் தின அணிவகுப்பு நிறைவு நிகழ்ச்சியில் இந்திய விமானப்படையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள ரபேல் ரக போர் விமானங்கள் பங்கேற்றது பார்வையாளர்களை பரவசம் அடையச் செய்தது

மீட்டர் வேகத்தில் சாகசங்களை நிகழ்த்தி காட்டியது த்ரிநேத்ரா மற்றும் த்ரிசூல் அமைப்பில் இந்திய போர் விமானங்கள் சாகசங்களை செய்து பார்வையாளர்களை அசர வைத்தது

ஜப்பான் பிரதமர் திரு ஷின்ஷோ அபே சிற்ப கலைஞர் திரு சுதர்சன் சாகு மற்றும் இஸ்லாமிய அறிஞர் மவுலான வகிதுதின் கான் ஆகியோருக்கு நாட்டின் உயரிய பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப் பட்டுள்ளது மேலும் மறைந்த பிரபல பின்னணி பாடகர் திரு

பாலசுப்ரமணியத்திற்கு மறைவிற்கு பிந்தைய விருதாக பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் மக்களவை தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் பிரபல பின்னணி பாடகி திருமதி

எஸ்

விருது பெற்ற அனைத்து பிரபலங்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துக்களை ட்விட்டர் செய்தி மூலம் தெரிவித்துள்ளார்

அதை தொடர்ந்து காவல்துறை தீயணைப்புத் துறை ஊர்க்காவல்ப் படை முன்னாள் ராணுவத்தினர் ஆகியோர் அளித்த அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

பல்வேறு துறைகளின் சாதனைகளை பறைசாற்றும் அலங்கார ஊர்திகள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகள் இந்தாண்டு நடைபெறவில்லை காரைக்கால் மண்டலத்தில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு அர்ஜுன் சர்மா ஏனாம் மண்டலத்தில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆகியோரும் தேசிய கொடியை பறக்கவிட்டனர்

குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரியில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டது காவல் உதவி ஆய்வாளர் திருமதி ஜானகி சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் திரு

அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு

மேலும் திருவள்ளுவர் அரசுப் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கல்வி அமைச்சரின் சுழற் கேடயமும் வழங்கப்பட்டது குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மூவர்ண கொடியை பறக்க விட்டார் நிகழ்ச்சியில் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு வைத்திலிங்கம் திரு கோபால கிருஷ்ணன் தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி பூர்வா கர்வ் புதுச்சேரிக்கான பிரஞ்ச் தூதர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து முதலமைச்சர் திரு நாராயணசாமி அனைவருக்கும் இன்று இனிப்புகள் வழங்கினார்